மறுநாள் குடியரசுத்தலைவரை சந்தித்து உரிமை கோருகிறார்

அதனை தொடர்ந்து ஓரிரு நாட்களில் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த கூட்டத்தில் தற்போதைய மக்களவையை கலைப்பதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டு குடியரசுத்தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும்

இதனிடையே மத்திய அமைச்சரவைக்கூட்டத்திற்கு பின்னர் அனைத்து அமைச்சர்களும் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர்

நரேந்திரமோடி கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் மூத்த தலைவர் திரு அத்வானியை இன்று காலை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆசி பெற்றனர்

நரேந்திரமோடி சந்தித்தார்

நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளார்

அமெரிக்காவுடன் இணைந்து இருதரப்பு உறவுகளை முன்னெடுத்துச் செல்வதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறிய பிரதமர் கனடா பிரதமர் பிரான்ஸ் அதிபர் சவுதி மன்னர் இளவரசர் ஆகியோருக்கும் தமது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

நைஜீரியா புருண்டி நாட்டு தலைவர்களுக்கும் பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் தமது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலினுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்

இதனிடையே உள்ளாட்சி தேர்தலிலும் இதே கூட்டணி தொடருமான என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த மாநில நிர்வாக சீர்திருத்த துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இது கொள்கை அளவிலான முடிவு என்பதால் கட்சிதான் இதுகுறித்து முடிவு செய்யும் என்றார் மத்திய அரசுக்கு எதிரான தவறான பிரச்சாரத்தால்தான் திமுகவிற்கு வெற்றி கிடைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாளை கூடி திரு ஜெகன் மோகன் ரெட்டியை முதலமைச்சராக தேர்வு செய்ய உள்ளனர்

இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையுடன் அஇஅதிமுக ஆட்சி நீடிக்கும் வகையில் வாக்களித்த மக்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார்

மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தோல்வி குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சித்தலைவர் திரு ராகுல் காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொள்கின்றனர்

தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் மா பலா வாழை ஆகிய முக்கனிகளின் பல்வேறு ரகங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன மலை பிரதேசங்களில் விளையும் பிளம்ஸ் மங்குஸ்தான் ரம்புட்டான் பெர்சிமென் பட்டர் ப்ருட் உள்ளிட்ட கனிகளும் அரிய மருத்துவ குணம் கொண்ட துரியன் பழமும் காட்சிப்படுத்தப்படுகின்றன

பழக்கண்காட்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பு பழ வடிவமைப்புகளும் இடம்பெற உள்ளதாக தோட்டக்கலைத்துறை இணைஇயக்குனர் திரு சிவசுப்ரமணியம் சாம்ராஜ் கூறியிருக்கிறார்

நெய்வேலியில் நடைபெறுவதாக இருந்த ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் கடலூர் அண்ணா மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது

பிரிஸ்டலில் இன்று நடைபெறும் முதல் பயிற்சி ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானையும் கார்டி

நாளை லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது